காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து அஇஅதிமுகவும் புதுவை காங்கிரஸ் அரசு மாநில வளர்ச்சியில் அக்கறை இன்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டி என் ஆர் காங்கிரசும் இன்று பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன கல்விசுகாதாரம்தொழில்வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு புதுவை அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தை துவக்கி வைத்து பேசுகையில் தெரிவித்தார் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்குள் அனுமதிக்கபடாதது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் இன்று துவங்கிய புதுவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இடைக்கால பட்ஜெட்டை நிறைவேற்றியவுடன் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது

வழக்கமான ஆளுநர் உரையுடன் துவங்கிய இன்றைய சட்டப்பேரவைக் கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி திர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது நியமன உறுப்பினர்கள் சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை ஆட்சேபித்து மேல்முறையீடு செய்வது குறித்த அரசின் முடிவு குறித்த தீர்மானமும் இன்றைய கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக சட்டப்பேரவைக்கு வந்த துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் பேரவைத் துணை தலைவர் திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டப்பேரவைச் செயலர் திரு வின்சென்ட் ராயர் ஆகியோர் வரவேற்றனர் சட்டப்பேரவைக்கு வந்த துணைநிலை ஆளுநர் காவலர் அளித்த அணி வகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

இந்த அக்கவுண்ட் ஓட்டு அவையில் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டது

காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க புதுவை காங்கிரஸ் அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி அஇஅதிமுகவினர் இந்த வெளிநடப்பை மேற்கொண்டனர் துணைநிலை ஆளுநர் அஇஅதிமுக கேட்டுக் கொண்டதற்கு இணங்க சட்டப்பேரவையின் கிறப்பு கூட்டத்தை கூட்டவில்லை என வலியுறுத்தியும் இந்த வெளிநடப்பு செய்யப்பட்டதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி பேரவையில் தமது உரையை துவங்கிய உடன் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று கோஷமிட்டனர் பின்னர் இவர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷமிடுதலை மேற்கொண்டனர் இந்த கோஷமிடுவதை பொருட்படுத்தாமல் துணைநிலை ஆளுநர் தமது உரையை தொடர்ந்ததால் இவர்கள் அவையின் மையப்பகுதியில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர் பின்னர் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையை விட்டு வெளியேறினர் துணைநிலை ஆளுநர் தமது உரையை முடித்துக் கொண்டு அவையை விட்டு சென்றவுடன் சட்டப்பேரவைத் தலைவர் திருவைத்திலிங்கம் அவையின் இதர நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அப்போது முக்கிய எதிர்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திருரங்கசாமி எழுந்து புதுவை யூனியன் பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக காங்கிரஸ் அரசு என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டது என வினா எழுப்பினார் மாநிலத்தின் வளர்ச்சி கருதி புதுவை அரசு தமிழகத்தை போன்று மத்திய அரசுடன் இணக்கமான உறவு கொள்ள வேண்டியது அவசியம் என கூறினார் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றிய விஷயத்தில் புதுவை அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு மதிப்பளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார் இத்தருணத்தில் புதுவை அரசு மாநிலத்தின் வளர்ச்சியில் அக்கறை இன்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டி என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையை விட்டு வெளிநடப்பு செய்தனர் இதற்கிடையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருஎம்என்ஆர் பாலன் துணைநிலை ஆளுநர் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக ஆய்வு மேற்கொள்வதை ஆட்சேபித்து துணைநிலை ஆளுநரின் உரையை புறக்கணித்தார் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் பின்னர் வெளியிட்ட செய்திக்குறிப்பு ஒன்றில் காங்கிரஸ் அரசு முழு வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தாததை ஆட்சேபித்தும் இந்த வெளிநடப்பு மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார் இன்று நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டி சட்டபேரவையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது நியமன பிஜேபி உறுப்பினர்கள் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அவைக்குள் வரலாம் என்பதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு இருந்தன நுழைவுச்சிட்டு பெற்றவர்கள் மட்டுமே காவலர்களால் சட்டமன்ற வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியின் வாகனத்தை தவிர இதர வாகனங்கள் எதுவும் பேரவை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவைக்கு நடந்தே வந்தனர் இதற்கிடையில் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்ட பிஜேபியை சேர்ந்த இருவாளர்கள் சாமிநாதன் சங்கர் மற்றும் செல்வகண்பதி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எடுத்துக் கொண்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய ழுயன்றனர் அவர்களை காவலர்கள் பேரவைத் தலைவரின் உத்தரவுக்கு இணங்க சட்டப்பேரவை வளாகத்திற்க்குள் அனுமதிக்க மறுத்தனர் இதை தொடர்ந்து சட்டப்பேரவை முன்பு பதற்றம் நிலவியது இதற்கிடையில் பேரவை நடவடிக்கைகள் ஆரம்பித்தது பிஜேபி உறுப்பினர்கள் சுமார் ஒன்றரை மணி நேரம் சட்டப்பேரவை ழுன்பு அமர்ந்து போராட்டத்தை மேற்கொண்டனர் இந்த போராட்டத்தின் போது நியமன உறுப்பினர் திருசங்கர் மயக்கம் அடைந்ததை அடுத்து அவர் அரகு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதர இரு உறுப்பினர்களும் சட்டப்பேரவை முடியும் வரை அவைக்கு முன்பு அமர்ந்து போராட்டத்தை தொடர்ந்தனர் கல்வி சுகாதாரம் தொழில்வளர்ச்சி சுற்றுலா வளர்ச்சி ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் புதுவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர் புதுவையின் வளர்ச்சிக்காக மாநிலத்தின் வளங்களை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சரும் அவரது அமைச்சரவை சகாக்களும் செயல்படுவதாக கூறி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார்

புதுவை யூனியன் பிரதேசம் பழைய கடன்களை அடைக்க வேண்டிய நிலையில் இருப்பதால் நிதிப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள தால் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் சுகாதாரப் பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்த அவர் குழந்தைகள் இறப்பு விகிதம் புதுவையில் தான் குறைவாக இருப்பதாக அவர் கூறினார் புதுவையில் தான் எச்ஐவி பாதிப்பும் மிக குறைவாக இருக்கும் என அவர் தெரிவித்தார்

புதுவையை கத்தமாக பராமரிக்க திடக்கழிவு மேலாண்மை கடுத்தமாக அமல்படுத்தப்படும் என்றும் ஏற்கனவே மாஹே மற்றும் ஏனாம் பகுதி திறந்தவெளி கழிப்பிடமற்ற பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார்

புதுவையில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருப்பதை கட்டிக்காட்டிய விமானநிலையத்தை விஸ்தரிக்க தேவையான நிலத்தை தமிழகத்திடம் இருந்த பெற உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் புதுவை காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பிரதம மந்திரியின் பயிர் பாதுகாப்புத் திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் நெல் கரும்பு பருப்பு வகைகள் மற்றும் பருத்தி ஆகியவற்றை பயிரிட முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் உணவு பாதுகாப்பு சட்டத்தை புதுவையில் முழமையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

இயற்கை வளங்களை பாதுகாத்து பசுமைச் தழலை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை தமது உரையில் விளக்கமாக பட்டியலிட்ட துணைநிலை ஆளுநர் மக்களுக்கு தரமான வாழ்க்கை தரத்தை வழங்குவதே அரசின் முக்கிய குறிக்கோள் என்று குறிப்பிட்டார்

இவ்விஷயத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தெளிவாக உள்ள நிலையில் இந்த உறுப்பினர்கள் அவைக் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படாதது குறித்து தமது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தலைமைச் செயலரிடம் இருந்து அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் நிர்வாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து மத்திய அரசுக்கும் உள்துறை அமைச்சகத்திற்கும் தெரிவிக்கப்படும் என்றும் துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார்

அவர்களுக்கு தங்குமிடம் உணவு ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இன்று துவங்கிய புதுவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டம் இடைக்கால பட்ஜெட்டை நிறைவேற்றிய பின்னர் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து அஇஅதிமுகவும் புதுவை காங்கிரஸ் அரசு மாநில வளர்ச்சியில் அக்கறை இன்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டி என்ஆர் காங்கிரகம் இன்று பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன கல்விசுகாதாரம்தொழில்வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு புதுவை அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தை துவக்கி வைத்து பேசுகையில் தெரிவித்தார்